ஹரியானாவில் பிஜேபி கூடுதல் இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி கூடுதல் இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது

ஹரியானாவில் பிஜேபி காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது

தமிழகத்தில் இடைத் தேர்தல் நடைபெற்ற இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுக முன்னிலை வகித்து வருகிறது

இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளதை அடுத்து சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமைகத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சற்றுமுன் சென்றார் அங்கு தொண்டர்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கினார் கட்சித் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் வெற்றிபெற்றுள்ளார்

ராஜஸ்தான் மாநிலத்தில் இடைத் தேர்தல் நடைபெற்ற இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறது இமாச்சலப்பிரதேசத்தின் தரம்சாவா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு விஷால் நெக்ரியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார்

மத்திய அரக மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு உலக வங்கி பாராட்டுத் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் வெளிநாட்டு முதவீடுகளை ஈர்த்தது மட்டுமின்றி உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையே போட்டியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உலக வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் அங்கீகாரமின்றி உள்ள குடியிருப்புப் பகுதிகளை முறைப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வீட்டுவசதித் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தின் அடுத்தக் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றார்

கோதுமை மற்றும் பருப்பு வகைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையய உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கர்தார்பூர் வழித்தடத்தை செயவ்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா பாகிஸ்தானும் இன்று கையெழுத்திடவுள்ளன

பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து சேவையை அடுத்த மாதம் தொடங்கி வைக்கவுள்ளார்

காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது

விருதுநகர் மாவட்டம் அருப்புக் கோட்டையை சேர்ந்த இவர்கள் இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சாதளை இரட்டையர்களை விருதறகர் மாவட்ட எஸ் பி ராஜராஜன் பாராட்டினார் பின்னர் பேசிய சாதனை இரட்டையர்கள் இயற்கையை பாதுகாக்க வலியறுத்தி விழிப்புணர்வு எற்படுத்தம் நோக்கோடு இந்த சாதனையை செப்ததாகவும் இதற்காக ஒாண்டு பயிற்சி செப்ததாகவும் சாதளைக்கு ஊக்கப்படுத்திய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தனர் விருதநகரில் இருந்து கமலக்கண்ணன் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப்பின் மகள் மரியம் நவாஸ் உடல் நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

மாற்றுத் திறனாளிகளுக்கான குண்டு எநிதல் பிரிவில் அளிஷ்குமார் மற்றும் வீரேந்தர் தங்கப்பதக்கம் வென்றனர் துப்பாக்கிச் சுடும் பிரிவல் குர்பிரித் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார் ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விவேக் தங்கப் பதக்கம் வென்றார்

பங்களாதேஷூக்கு எதிராள கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கஉள்ள இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோளேஷிய இணையை எதிர்கொள்கிறது